மருத்துவர்கள் தங்கள் அறிவையும் ஆற்றலையும் தங்கள் வாழ்வாதாரத்திற்கு மட்டுமே பயன்படுத்த கூடாது என்றும் மனித குல சேவைக்காக அவற்றைப் பயன்படுத்த வேண்டும் என்றும் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கேட்டுக்கொண்டுள்ளார் மருத்துவர்கள் இறைவனுக்கு நிகராக போற்றப்படுகிறார்கள் என்றும் இந்த நம்பிக்கை பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் லக்னோவில் உள்ள கே ஜி எம்

ஜனநாயகம் திறந்த மனம் கொண்ட வெளிப்படையான சமூகங்களே புதுமை படைப்பாற்றலுக்கு ஏற்றவை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

புத்தபிரானின் கொள்கைகள் மற்றும் ஊக்குவிப்பதில் இந்த சம்வாத் மாநாடு முக்கிய பங்காற்றுகிறது என்றும் பிரதமர் கூறினார்

இரு நாடுகளுக்கு இடையேயான இரு தரப்பு உறவுகள் பிராந்திய மற்றும் உலக விவகாரங்கள் குறித்தும் இந்திய வியட்நாம் இடையேயான விரிவான உத்திசார் கூட்டாண்மையை மேலும் மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்த கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார்கள் வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்களை புகுத்தி அதிக மகசூலை பெற அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்முறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தமது டுவிட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள அவர் தேசிய வேளாண்மை மின்னணு ஆளுமை திட்டத்தை மேம்படுத்துவதன் மூலம் இது சாத்தியமாகும் என்றும் அவர் கூறியுள்ளார் விவசாயிகள் மற்றும் வேளாண் தொழில்துறையின் நலனே மத்திய அரசின் அனைத்து நடவடிக்கைகளிலும் முக்கியத்துவம் பெறுகிறது என்றும் அவர் கூறினார்

உள்கட்டமைப்பு எரிசக்தி பருவநிலை மாற்றங்கள் உள்ளிட்ட துறையை சேர்ந்த முன்னணி நிபுணர்கள் கூட்டத்தில் பங்கேற்றனர் நிதித்துறை இணையமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் நிதிச்செயலர் டாக்டர் ஏ வி பாண்டே பொருளாதார விவகாரங்கள் துறை செயலர் திரு தருண் பஜாஜ் மற்றும் தலைமை பொருளாதார ஆலோசகர் திரு கே வி சுப்பிரமணியன் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்றனர் இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழாவை பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொளி காட்சி மூலம் நாளை தொடங்கி வைக்கிறார் அறிவியல் தொழில்நுட்பம்

தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முன்னெற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையத்தின் தலைமை செயல் இயக்குநர் திரு உமேஷ் சின்ஹா தலைமையிலான கட்சி பிரதிநிதிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டது இதில் பங்கேற்ற அரசியல் கட்சி பிரதிநிதிகள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தேர்தல் ஆணையத்திடம் மனுக்களை வழங்கினர் பின்னர் பிற்பகலில் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்டனர் தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியில் மத்திய தேர்தல் ஆணைய நாளை ஆலோசனையில் ஈடுபடுகின்றனர் அதிகாரிகள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் தலைமைச் செயலர் காவல்துறை இயக்குனர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் அதிகாரிகள் தரப்பினருடன் ஆலோசனை நடத்த உள்ளனர் புதுச்சேரியில் அரசு கட்டுப்பாடுகளை நீக்கிவிட்டது என்பதால் மக்கள் அஜாக்ரதையாக இருக்க கூடாது என்றும் தடுப்பூசி பயன்பாட்டிற்கு வரும் வரை அரசின் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் புதுச்சேரி முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி கேட்டுக்கொண்டுள்ளார்

புதுச்சேரி அரசு அதிகாரிகள் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் சுகாதார முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மத்திய அரசின் நெறிமுறைகளுக்கு ஏற்ப கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்றும் புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி உத்தரவிட்டுள்ளார் இந்த நடவடிக்கைகளை பின்பற்றாமல் யாரேனும் இடர்பாடுகளுக்கு ஆளானால் அதனால் ஏற்படும் விளைவுகளுக்கு அவர்களே பொறுப்பேற்பார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் புதுச்சேரி அரசின் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல மாநில அளவிலான உயர்மட்ட குழு கூட்டம் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தலைமையில் இன்று நடைபெற்றது நல மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு கந்தசாமி கூட்டத்திற்கு முன்னிலை வகித்தார் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திரு தீப்பாய்ந்தான் திருமதி விஜயவேணி திருமதி

கோபிகா திருமதி சந்திரபிரியங்கா மற்றும் அரசு சாரா மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் சிறப்புக்கூறு நிதி குறித்தும் திட்டங்கள் மற்றும் அவற்றை தீவிரமாக நடைமுறைப்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த தொழிலாளர்கள் தங்களை பணிநிரந்தரம் செய்ய வலியுறுத்தி இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதால் இன்று பேருந்து போக்குவரத்து சேவை பாதிக்கப்பட்டது பல்வேறு வழித்தடங்களை தனியாருக்கு விற்க அரசு முயற்சிப்பதற்கும் போக்குவரத்து கழக ஊழியர்கள் கண்டனம் தெரிவித்தனர்

இன்று அங்கு ஒருவருக்கு புதிதாக தொற்று கண்டறியப்பட்டுள்ளது

இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி வரும் ஜனவரி மாதத்தில் பயன்பாட்டிற்கு வரும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ் வர்தன் தெரிவித்துள்ளார்

கொரோனா தடுப்புப் பணியில் ஈடுபட்டிருக்கும் முன்களப் பணியாளர்கள் ராணுவ வீரர்கள் காவலர்கள் ஆகியோருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றார்

மதுசூதனன் தலைமையில் நடைபெறும் என்று கட்சி ஒருங்கிணைப்பாளரும் தமிழ்நாடு துணை முதலமைச்சருமான திரு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் கட்சி இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது காங்கிரஸ் மூத்த தலைவர் மோதிலால் வோரா புதுடெல்லியில் இன்று காலமானார்

அவரது மறைவிற்கு குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்